மத்திய பிரதேசம் மற்றும் மிஸோராம் சட்டப்பேரவைத் தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது

மத்திய பிரதேச மாநிலத்தில் நேற்று நடைபெற்ற பல்வேறு பிரச்சார பொதுக் கூட்டங்களில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி உள்ளிட்டோர் பங்கேற்று பிஜேபி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்தனர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களான திரு கமல்நாத் திரு ஜோதி ஆதித்ய சிந்தியா திரு திக்விஜய் சிங் ஆகியோரும் தங்களது கட்சி வேட்பாளர்களுக்காக பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் மிஸோராமிலும் பல்வேறு அரசியல் கட்சியினர் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர் அடுத்த மாதம் ஏழாம் தேதி சுட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள ராஜஸ்தான் மற்றும் தெலங்கானா மாநிலங்களிலும் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது சத்தீஷ்கர்

டேரா பாபா நானக் கர்தார்பூர் சாஹிப் சாலையை பாகிஸ்தானை ஓட்டிய சர்வதேச எல்லை வரை விரிவாக்கம் செய்வதற்கு குடியரகத் துணைத் தலைவர் திரு வெங்கைபா நாயுடு இன்று அடிக்கல் நாட்டுகிறார் பஞ்சாப் மாநிலம் குர்தாஸ்பூர் மாவட்டத்தில் உள்ள மான் கிராமத்தில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் திரு நிதின் கட்கரி திருமதி ஹர்சிம் ரத் கவுர் பாதல் பஞ்சாப் முதலமைச்சர் திரு அமர்ந்தர் சிங் ஆகியோர் பங்கேற்கின்றனர்

பாகிஸ்தான் பகுதியில் இந்த சாலை மேம்பாட்டுப் பணிக்கு வரும் புதன் கிழமை அடிக்கல் நாட்டப்படுகிறது இவ்விழாவில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர்கள் திருமதி ஹர்சிம்ரத் கவுர் பாதல் மற்றும் திரு ஹர்தீப் புரி பாகிஸ்தான் செல்லவுள்ளனர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்குமாறு வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி குஷ்மா குவராஜை பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஷா முகமது குரேஷி கேட்டுக்கொண்டார் எனினும் ஏற்கனவே திட்டமிடப்பட்டுள்ள நிகழ்ச்சிகள் காரணமாக இதில் பங்கேற்க இயலவில்லை என்று திருமதி சுஷ்மா சுவராஜ் கூறியுள்ளார் எனினும் இந்திய தரப்பில் இரண்டு மத்திய அமைச்சர்கள் பங்கேற்கவுள்ளதை பாகிஸ்தான் வரவேற்றுள்ளது

இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களுக்கு வெடிகுண்டுகளை விநியோகித்ததாக கரேஷ் நாயர் மீது குற்றம்சாட்டப்பட்டுள்ளது சத்தீஷ்கரில் பாதுகாப்பு படையினருடன் ஏற்பட்ட துப்பாக்கிச் சண்டையில் நக்ஸவைட் இருவர் உயிரிழந்தனர் பிஜப்பூர் மாவட்டத்தில் வனப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த சிறப்பு அதிரடிப்படையினர் மீது நக்ஸலைட்டுகள் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து பாதுகாப்புப் படையினர் திருப்பி கட்டனர் இதில் தீவிரவாதி ஒருவர் கொல்லப்பட்டதுடன் பாதுகாப்புப்படை வீரர் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டது அப்பகுதியிலிருந்து ஏராளமான ஆயுதங்களும் வெடி பொருட்களும் கைப்பற்றப்பட்டதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு மோஹித் கார் தெரிவித்தார் இதனிடையே கங்காலூர் பகுதியில் போர்ஜ் கிராமத்தில் ஏற்பட்ட மற்றொரு துப்பாக்கிச் சண்டையில் நக்ஸலைட் ஒருவர் உயிரிழந்ததாகவும் அப்பகுதியில் இரன்டு துப்பாக்கிகள் மற்றும் ஒரு வெடிகுண்டு கண்டெடுக்கப்பட்டதாகவும் காவல் துறையினர் தெரிவித்னர் பீகார் சுட்டப்பேரவையின் குளிர்கால கூட்டத் தொடர் இன்று தொடங்குகிறது வரும் முப்பதாம் தேதிவரை நடைபெறும் இந்த கூட்டத் தொடர் ஐந்து அமர்வுகளை கொண்டதாக இருக்கும் சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன இக்கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற அனைத்துக்கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு விஜய்குமார் சவுத்ரி கேட்டுக்கொண்டுள்ளார் அரகமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள மாலத்தீவு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்துல்லா ஷாகித் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி கஷ்மா ஸ்வராஜை புதுதில்லியில் இன்று சந்தித்து பேசுகிறார் இப்பேச்சுவார்த்தையின்போது பரஸ்பரம் இருநாடுகளுக்கும் இடையிலான பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படும் என தெரிகிறது நாளை அவர் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்ததை சந்தித்து பேசுகிறார் மாலத்தீவில் புதிய அரசு பொறுப்பேற்றபிறகு அந்நாட்டு அமைச்சர் இந்தியா வருவது இதுவே முதன்முறை என்பது குறிப்பிடத்கக்கது மும்பை தீவிரவாத தாக்குதல் சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்டவர்களுக்கு எதிரான வழக்கு விசாரணை தாமதமாவதற்கு பாகிஸ்தானே காரணம் என்று இந்த வழக்கில் அரசுத்தரப்பு வழக்கறிஞராக வாதிட்டுவரும் திரு உஜ்வால் நிகம் குற்றம்சாட்டியுள்ளார் இந்த சம்பவத்தின் பத்தாம் ஆண்டு தினம் இன்று அனுசரிக்கப்படும் நிலையில் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர் குற்றம்சா்டப்பட்டவர்களுக்கு பாகிஸ்தான் அரசு ஆதரவும் அடைக்கலமும் அளித்து வருவதாக கூறினார் லஷ்கர் ஈ தொய்பா தீவிரவாத அமைப்பின் நிறுவனர் ஹஃபீஸ் சயீது சைகூர் ரஹ்மான் லக்வி ஆகிய இருவரும்தான் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு முக்கிய காரணமாக திகழ்ந்தனர் என்று அவர் தெரிவித்தார் அவர்கள் இருவருக்கும் வழங்கப்பட்டுள்ள ஜாமீனை ரத்து செய்ய பாகிஸ்தான் அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்

இந்த சுப்பவத்தில் ஈடுபட்ட ஒன்பது தீவிரவாதிகளும் காவல் துறையினரின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த நிலையில் அஜ்மல் கசாப் என்ற தீவிரவாதி மட்டும் உயிருடன் பிடிபட்டார் பின்னர் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டது ருமேனியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு தியோடர் மெலஸ்கனு வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜை இன்று சந்தித்து பேசுகிறார் நான்கு நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள அவர் இருநாடுகளுக்கிடையே பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து திருமதி சுஷ்மா சுவராஜூவுடன் ஆலோசனை நடத்துகிறார் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரையும் ருமேனிய வெளியுறவு அமைச்சர் இன்று சந்திக்க உள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஸ் குமார் கூறியுள்ளார் தூதரக உறவுகள் ஏற்பட்டு எழுபது ஆண்டுகள் நிறைவடைவதை இருநாடுகளும் இந்த ஆண்டு கொண்டாடி வருகின்றன தமிழகத்தில் கஜா புயலினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்தியக் குழுவினர் இன்றும் ஆய்வு மேற்கொள்கின்றனர் தமிழகத்தின் நாகை மாவட்டம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் மாவட்டப் பகதிகளில் இன்று அவர்கள் பயணம் மேற்கொண்டு பாதிப்புகளை மதிப்பீடு செய்யவுள்ளனர் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் திரு டேனியர் ரிச்சர்ட் தலைமையிலான இக்குழுவினர் நேற்று தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர்

இந்தியன் ஆயில் பாரத் பெட்ரோலியம் மற்றும் இந்தூஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய நிறுவனங்களின் சார்பில் இந்த பெட்ரோல் நிலையங்கள் அமைக்கப்படும் என்று இந்திய ஆயில் நிறுவனத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் மும்பையில் தெரிவித்தார் இதன் மூலம் வேலைவாய்ப்புகள் பெருகும் எனவும் அவர் கூறினார் வாடிக்கையாளர்களின் தேவைகள் எளிதில் பூர்த்தி செய்யப்படுவதுடன் பல்வேறு துறைகளில் வளர்ச்சி ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

கடந்த மாதம் ஏழாம் தேதி அங்கு சென்ற அவர்களிடம் முறையாக ஆவணங்கள் இல்லாதது தெரியவந்ததை அடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டனர் இதனிடையே மோசுடியில் ஈடுபட்ட முகவரை கைது செய்திருப்பதாக மேற்குவங்க மாநிலத்தின் நாடியா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ரூபேஷ் குமார் தெரிவித்துள்ளார்

இருநாடுகளும் பாதுகாப்புத் துறையில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தவது குறித்து அவர் தமது பயணத்தின்போது ரஷ்ய பிரதிநிதிகளுடன் பேச்சு நடத்துவார் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் இன்று அவர் ரஷ்ய கடற்படை தலைமை தளபதி திரு விளாதிமீர் கோரோலேவை சந்திக்கவுள்ளார் அரசியல் சாசன தினம் இன்று கொண்டாடப்படுகிறது

இதை முன்னிட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நேற்றிரவு அளித்த விருந்தில் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பங்களாதேஷ் மியான்மர் தாய்லாந்து நேபாள் பூட்டான் ஆகிய நாடுகளின் நீதிபதிகள் மற்றும் தலைமை நீதிபதிகளும் இந்த விருந்தில் கலந்து கொண்டனர் இலங்கையில் அடுத்த பொதுத் தேர்தல் நடைபெறும் வரை இடைக்கால அரசை அமைப்பதே தமது நோக்கமாக இருந்தது என்று திரு மஹிந்த ராஜபக்ஷே கூறியுள்ளார்

ஈராக் எல்லையில் உள்ள கெர்மன்ஷா மாகாணத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவு கோலில் ஆறு புள்ளி மூன்றாக பதிவானது காயமடைந்தவர்கள் பலர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சகிச்சை பெற்று வருவதாக ஈரான் அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது

பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர்